தொடங்குகிறது

நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன

தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது

இதனைத்தொடர்ந்து பிற்பகலில் பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த கூட்டத்தொடரில் கஜ புயல் நிவாரணம் மேகதாது ஸ்டெர்லைட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன சாத்தூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு எச்ஐவி தொற்று ரத்தம் செலுத்தப்பட்டது தொடர்பான பிரச்சினையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிகிச்சை அளிப்பதற்கென டாக்டர் சாந்தி தலைமையில் தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

இந்நிலையில் இந்த சும்பவம் குறித்து மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தும் என்று அதன் நீதிபதி திரு துரை ஜெயச்சந்திரன் பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார்

தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தரும்புரி மாவட்டம் அரூரில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் இந்த மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார் கஜ புயல் பாதிப்புக்கான நிவாரண நிதியை விரைந்து விடுவிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் மின்துறை அமைச்சர் திரு தங்கமணியுடன் இணைந்து மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் உள்ளாட்சிக்கான நிதியை விடுவிக்குமாறும் வலியுறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லியை நாளை சந்திக்க உள்ளதாகவும் திரு வேலுமணி கூறினார் தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி குறித்து அஇஅதிமுக முடிவு மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மக்களவை துணைத் தலைவருமான திரு தம்பிதுரை கூறியுள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை அஇஅதிமுக எந்த கூட்டணியிலும் இல்லை என்றும் தெளிவுப்படுத்தினார் கூட்டணி தொடர்பாக தலைமை உரிய முடிவு மேற்கொள்ளும் என்றும் திரு தம்பிதுரை கூறினார் மூன்றாவது அணியை இயக்கும் தேவை பிஜேபிக்கு கிடையாது என்று மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் பிஜேபி வலுப்பெற்று வருவதாக தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்ட நலத்திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று தாம் சந்தித்து பேசியதாகவும் அமைச்சர் கூறினார்

ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்களான இவர்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அரசியல் தலைவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் சித்த மருத்துவ சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய இணை அமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார் தேசிய சித்த மருத்துவ தினத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் சித்த மருத்துவம் உள்ளிட்ட இந்திய மருத்துவ முறைகளை பிரபலப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வங்கி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் தணிக்கை அறிக்கைகளை ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய கண்காணிப்பு ஆணையம் தொடங்கியுள்ளது பிடிஐக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த கண்காணிப்பு ஆணையர் திரு பாஷின் நிதி முறைகேடுகளை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வங்கி ஊழியர்களின் போராட்டம் காரணமாக பொதுத் துறை வங்கிகளின் சேவைகள் இன்று பாதிக்கப்பட்டன தனியார் வங்கிகளின் சேவைகள் வழக்கம்போல் நடைபெற்றன வேளாண் திருவிழா இன்று நாமக்கல்வில் தொடங்கியது நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ள இந்த திருவிழாவையொட்டி கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டத்தில் வாடகை வாகன வரியை இணையதளம் மூலம் செலுத்துவது அடுத்தமாதம் ஒன்றாம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

தேசிய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் மூலிகை கண்காட்சி சித்த மருத்துவ முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது

பிரிமியர் பேட்மின்டன் லீக் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் டெல்லி அகமதாபாத் அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் குஜராத் பட்னா அணியையும் பெங்கால் பெங்களுரு அணியையும் எதிர்கொள்கின்றன